தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் திருமதி பீலா ராஜேஷ் தெரிவித்திருக்கிறார் உணவுப் பொருட்களை அடைக்க பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகளுக்கு அளிக்கப்பட்ட விலக்கை நீக்க மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது சர்வதேச மகளிர் தினத்தன்று தமது சமூக வலைதள கணக்குகளை மகளிருக்கு அர்ப்பணிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் மெக்ஸிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு இந்தியாவின் ஸ்ரீராம் பாவாஜி ஜீவன் நெடுஞ்செழியன் இணை முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் குடியரிமை திருத்த சுட்டம் தொடர்பாக சிறுபான்மையினர் அச்சும் கொள்ளத் தேவையில்லை என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் கோவை விமான நிலையத்தில் நேற்று தம்மை சந்தித்த அம்மாவட்ட ஐக்கிய ஜமாத் உறுப்பினர்களிடம் இதனைத் தெரிவித்த அவர் இச்சுட்டம் குறித்த தமிழக அரசின் நிலைப்பாடு மத்திய அரசிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றார் தமிழக அரசு எப்போதும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாகப்பாக இருக்கும் என்றும் எனவே அவர்கள் அச்சப்படத் தேவையில்லை என்றும் அவர் கூறினார் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மத்திய அமைச்சரவைச் செயலாளர் திரு ராஜீவ் கௌபா நேற்று அனைத்து மாநிலங்களின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் தலைமைச் செயலர்கள் சுகாதாரத்துறை செயலர்கள் ஆகியோருடன் புதில்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார் ஏற்கனவே சில நாடுகளிலிருந்து பயணிகள் வருவதற்கும் இந்தியாவிலிருந்து பயணிகள் குறிப்பிட்ட நாடுகளுக்கு செல்வதற்கும் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை அமவ்படுத்துவது தொடர்பாகவும் இந்தக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது விமான நிலையங்களுக்கு வரும் வெளிநாட்டுப் பயணிகளை முறையாக பரிசோதிப்பதை உறுதிப்படுத்துமாறும் விமான நிலைய நிர்வாகத்துடன் ஒருங்கிணைந்து இப்பணிகளை மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மேலும் சும்பந்தப்பட்ட துறைகள் ஒருங்கிணைந்து இப்பணிகளை முறையாக செய்ய வேண்டுமென்றும் அமைச்சரவை செயலர் வலியுறுத்தினார் மாவட்ட அளவில் ஆட்சியர்கள் இதற்கான பொறுப்பையேற்று வட்டார மற்றும் கிராம அளவில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்படாமல் இருக்க தமிழக அரசு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் திருமதி பீலா ராஜேஷ் தெரிவித்திருக்கிறார்

ரயில்களை கத்தப்படுத்தும் நடவடிக்கை நடைபெற்று வருவதாகவும் மத்திய அரசின் அறிவுரையின்படி மாநில மாவட்ட கிராம அளவில் ஒருங்கிணைந்து பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டப்பேரவைத் தேர்தலுக்குப் பின்னர் பிஜேபி அங்கம் வகிக்கக்கூடிய அரசு வரவேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு பொள் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் காஞ்சிபுரத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடியுரிமை திருத்த சுட்டம் தேசிய மக்கள்தொகை பதிவேடு தேசிய குடியுரிமை பதிவேடு தொடர்பாக ஏற்களவே பிரதமரும் மத்திய அமைச்சர்களும் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளதாகக் கூறினார் இச்சுட்டத்தால் சிறபான்மையின மக்கள் உட்பட எவரும் பாதிக்கப்பட்ட மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் முடப்பட்ட குடிநீர் ஆலைகள் தற்காலிக இயங்க அனுமதிப்பது தொடர்பாக இன்று உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது சட்டவிரோதமாக நிலத்தடி நீரை எடுத்ததாகக் கூறி சில குடிநீர் உற்பத்தி ஆலைகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு நேற்ற விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் வினித் கோத்தாரி சுரேஷ் குமார் ஆகியோர் இவ்வாறு கூறினர்

சாலை விபத்துக்களால் ஏற்படும் உயிரிழப்புகளை பாதியாகக் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது இருசக்கர வாகனத்தை ஒட்டுபவர்களும் அதில் பயணிப்பவர்களும் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் நான்கு சக்கர வாகனங்களில் பயணிப்பவர்கள் கட்டாயம் சீட்பெல்ட் அணிய வேண்டும் என உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு வந்த போது போக்குவரத்து மற்றும் காவல்துறை சார்பில் தூக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது

சர்வதேச மகளிர் தினத்தன்று தமது சமூக வலைதள கணக்குகளை மகளிருக்கு அர்ப்பணிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் தங்களது வாழ்க்கையில் கடுமையான உழைப்பால் மற்றவர்களை ஈர்த்த மகளிருக்கு அற்நாளை அர்ப்பணிப்பதாக தமது டுவிட்டர் செய்தியில் அவர் கூறியுள்ளார்

கோடிக்கணக்கான மக்களை ஊக்குவிக்க பயன்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் பெண்கள் தங்களது வெற்றிகரமான சாதனைகளை அனுபவங்களை டுவிட்டர் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ஆகியவற்றில் பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் அவற்றில் சிறந்தவை பிரதமின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதளத்தில் இடம் பெறும் என்றும் அவர் கூறியுள்ளார் வடகிழக்கு தில்லியில் நிகழ்ந்த வன்முறை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார்

தில்லியிலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அமைதி நிலவுவதாகவும் அதேநேரத்தில் இதுபோன்ற விவாதங்கள் பதற்றத்தை மேலும் அதிகரித்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் உணவுப் பொருட்களை அடைக்க பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகளுக்கு அளிக்கப்பட்ட விலக்கை நீக்க மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் பரிந்துரை செய்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது

பிளாஸ்டிக் தடை உத்தரவிலிருந்து பால் தயிர் எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை அடைக்க பயன்படுத்தும் பிளாஸ்டிக்குக்கு அளிக்கப்பட்டுள்ள விலக்கை நீக்குவது குறித்து அரசுக்கு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் பரிந்துரைத்துள்ளதாக தமிழக அரசின் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை செயலர் தெரிவித்தார்

ஆப்கனில் அமைதியை ஏற்படுத்த அமெரிக்க ரானுவத்திற்கும் தாலிபன் அமைப்புக்கும் இடையே ஏற்பட்ட உடன்பாட்டுக்குப் பின்னர் தாலிபன் தலைவர் முல்லா அப்துல் கனியுடன் தாம் பேசியதாக அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் கூறியிருக்கிறார்

ஈரான் தனது அனுசக்தி திட்டம் தொடர்பாக விளக்கமளிக்க வேண்டுமென்று சர்வதேச அனுசக்தி முகமைக் கேட்டுக் கொண்டுள்ளது

தில்லி வன்முறையில் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆயிரம் பேர் தில்லி அரசு அமைத்துள்ள நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் விபத்தை தவிர்க்கும் வகையில் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் அருகே விவசாய நிலத்தில் அவசரமாகத் தரையிறங்கியது

பெரம்பலூரில் தூய்மையாகப் பராமரிக்கும் பள்ளிகளுக்கு தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ விருது வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது